உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசீரியர்கள் இன்றைக்குள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது

ஸ்பெயினக்கு எதிரான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டயில் இந்தியா தோல்வியடைந்தது ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கேரள மாநிலம் திருச்சூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டார் அரசியல் சாசன அமைப்புகளின் மதிப்பிற்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மகளிர் மேம்பாட்டிலும் எதிர்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் மேகதாது அணை பிரச்சினையில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நேற்று மதுரையில் இதுதொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் சமர்ப்பித்தார்

மறைந்த முதலமைச்சர்கள் சி என் அண்ணாதுரை ஜெயலலிதா ஆகியோருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் குட்ட வேண்டும் கஜ புயல் நிவாரண உதவிக்கு கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்த மனுவில் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்களின் நலனைக் கருத்தில் கொண்டு வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் இன்றைக்குள் பணியில் சேர வேண்டும் என மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாக பள்ளிக் கல்வி இயக்குநர் முதன்மக் கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் இன்றைக்குள் பணியில் சேரும் ஆசிரியர்கள்மீது எவ்வித துறை நடவடிக்கையும் எடுக்கப்படமாட்டாது என்றும் அவர்கள் பணிபுரிந்து வந்த பள்ளியிலேயே தொடர்ந்து பணியில் ஈடுபடலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினத்திற்குப் பின்னர் பணியில் சேராத ஆசிரியர் பணியிடங்கள் காலிப் பணியிடங்களாக கருதப்பட்டு அதற்கான பட்டியலை தயார் செய்யுமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பட்டியலின் அடிப்படையில் தகுதிவாய்ந்த தற்காலிக ஆசிரியர்களை பத்தாயிரம் ருபாய் தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே கோரிக்கைகள் தொடர்பாக தங்களுடன் மாநில அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது இதுதொடர்பாக இந்தக் கூட்டுக் குழுவின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றாலை மின்உற்பத்திற்கு தமிழக அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கோட்டைமேடு புறவழிச்சுலையில் புதிய மேம்பாலம் அமைப்பதற்கான பணிகளை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

தென்மேற்கு பருவக்காற்று வீசுகின்றபோது அதன் காற்றின்வேகம் அதிகமாக இருக்கின்றபோது மின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இந்த அளவ இந்திபாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக இருக்கின்றது வருங்காலத்திலம் இன்றும் காற்றாலை யார் விரும்புகிறார்களோ

ஜெயக்குமார் கூறியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் கூட்டணி குறித்து உரிய முடிவு மேற்கொள்ளப்படும் என்றார் மத்திய அரசின் ஜவுளித் துறை திட்டங்களில் பெரும்பாலானவை தமிழகத்தில் தான் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் கோவையில் பன்னாட்டு ஜவுளிக் கண்காட்சியை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பொதுத்துறை வங்கிகளின் தலைமை நிர்வாகிகளோடு மத்திய நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று ஆலோசனை நடத்துகிறார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வங்கிகளின் நிதி நிலைமைய மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது சிறு குறு தொழில்துறையினருக்கு வழங்கப்படும் கடனுதவி திட்டங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத் தொடரை குழுகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இதேபோல் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வரும் வியாழக்கிழமை அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மத்திய அரசின் சார்பிலும் நாளை மறநாள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இடைக்கால பட்ஜெட் வரும் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்படவுள்ளது உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட அதிவிரைவு ரயிலுக்கு வந்தே பாரத் விரைவு ரயில் என பெயர் குட்டப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

இந்த விரைவு ரயில் தில்லி வாரணாசி இடையே விரைவில் இயக்கப்படவுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார்

தீவிரவாதத்தை ஒடுக்குவது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட் ஈராக் இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது

அயோத்தி நில உரிமை தொடர்பான வழக்கில் நாளை நடைபெறவிருந்த விசாரணை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது உத்தரபிரதேசத்தில் காவல்துறையினர் நேற்று மேற்கொண்ட நடவடிக்கைகளில் குற்றவாளி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டான் காவலர் ஒருவர் உயிரிழந்தார்

பொதுச்சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திய வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி தாக்கல் செய்துள்ள மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கன்னியாகுமரியில் திருப்பதி கோவில் கும்பாபிஷேகம் நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது நெல்லை துத்துக்குடி மாவட்டங்களின் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் உள்ள பாசனக் குளங்களில் நீர்வாழ் பறவை இனங்களை கணக்கெடுக்கும் பணி நேற்று நிறைவடைந்தது இந்தியா நியூஸிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது

ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இந்தியா மூன்றுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது நான்காவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஜாம்செட்பூர் அணியை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி உத்தரபிரதேச அணியை எதிர்கொள்கிறது சர்வதேச மகளிர் கிராண்ட்மாஸ்டர் செஸ் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று திருநெல்வேலியில் நடைபெற்ற மாரத்தானில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்